பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார்

கொல்லப்பட்டனர்

ருபாய் ககன்யான் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது

சதவீதமாக மத்திய அரசு உயா்த்தியுள்ளது

வாரணாசியில் அமைக்கப்பட்டுள்ள தெற்காசிய மண்டலத்திற்கான ஆறாவது சர்வதேச நெல் ஆராய்ச்சி மையத்தையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் சார்க் நாடுகளுக்கான நெல் ஆராய்ச்சி மையமாக இது திகழும் என்றும் இங்கு விவசாயிகளுக்கு பயிற்சியும் அளிக்கப்படும் என்றும் அரசு செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது தெற்காசியாவில் நெல் உற்பத்தி தொடா்ந்து நீடிப்பதற்கான நடவடிக்கைகளை இந்த மையம் மேற்கொள்ளும் வாரணாசியில் உள்ள தீள்தயாள் ஹஸ்டகாலா சன்குள் வாத்தக மையத்தில் ஒரு மாவட்டம் ஒரு உற்பத்தி என்ற மண்டல உச்சி மாநாட்டில் பிரதமர் கலந்துகொள்கிறார் உள்ளுர் மக்களின் திறனை மேம்படுத்தவும் அவர்கள் தயாரிக்கும் கைவினைப்பொருட்கள் மற்றும் இதர பொருட்களை சிறிய நகரங்கள் மற்றும் மாநிலத்தில் உள்ள மற்ற மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லும் நோக்கத்தோடு இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளது காஸிபாப்பூரில் பொது கூட்டம் ஒன்றில் உரையாற்றவுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி மகாராஜா சுஹில்தியோ நினைவு தபால்தலையையும் வெளியிடுகிறார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதிகளுடன் நடந்த மோதவில் ஜெய்ஷே முகமது பயங்கரவாதிகள் நான்கு பேரை பாதுகாப்புப் படையினர் சுட்டு வீழ்த்தினர் அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது படை வீரர்கள் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுடவே இருதரப்புக்கும் இடையே பாதுகாப்புப் படை வீரர்கள் பதிவடி கொடுத்தனர் மேலும் பல தீவிரவாதிகள் பதுங்கியிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் பேரில் அந்த பகுதியில் தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது கணினிகளை குழந்தைகள் பாதுகாப்பாக பயன்படுத்தும் வகையில் பள்ளிக் குழந்தைகளுக்கான கணினி பாதுகாப்பு வழிகாட்டு புத்தகம் ஒன்றை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது கணினிகளை பாதுகாப்பாக மாணவர்கள் பயன்படுத்துவதற்கான கையேடு என்று இந்த புத்தகத்திற்கு பெயரிடப்பட்டுள்ளது மின்னஞ்சல் முறைகேடு உள்ளிட்ட கணினி வழியாக நடைபெறும் பல்வேறு குற்றங்களை தடுக்கும் வகையில் அதற்கு எதிரான விழிப்புணர்வை குழந்தைகளிடம் ஏற்படுத்தும் வகையிலும் இந்த புத்தகம் தயாரிக்கப்பட்டுள்ளது சமூக வலைதளங்களில் அடையாம் தெரியாத வயதுவந்த நபர்களை நண்பர்களாக சேர்த்துக்கொள்வது தொடர்பாக குழந்தைகளுக்கு சில அறிவுறுத்தல்களும் இதில் வழங்கப்பட்டுள்ளது அடையாள திருட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான திருட்டுக்கள் மின்னஞ்சலை திருடி அதில் உள்ள தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான குற்றங்கள் தகவல்களை இதில் விளக்கப்பட்டுள்ளன அத்தகைய குற்றங்களிலிருந்து தஙகளை பாதுகாத்துக்கொள்ள குழந்தைகளுக்கு ஆலோசனைகளும் இந்த புத்தகத்தில் வழங்கப்பட்டுள்ளன நாட்டின் வடபகுதி முழுவதும் கடும் குளிர் வாட்டுகிறது இந்த குளிர் மேலும் இரண்டு மூன்று நாட்கள் நீடிக்கக்கூடும் என்றும் அதன் பின் சற்று குறைய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் அதிகாரி தெரிவித்துள்ளார் தலைநகர் தில்லியில் இன்று காலை குறைந்தபட்ச வெப்பநிலை நான்கு புள்ளி இரண்டு டிகிரி செல்ஸியஸாக பதிவாகி இருந்தது நடப்பு குளிர்காலத்தில் இதுவே மிகவும் குறைந்த வெப்ப நிலையாகும் பஞ்சாப் மாநிலத்தில் பல நகரங்கள் கடும் குளிரில் சிக்கியுள்ளன ஆதம்பூர் நகரில்தான் மிகமிக குறைந்த வெப்பநிலை பதிவாகியுள்ளது அங்கு மைனஸ் ஒன்று புள்ளி ஏழு டிகிரி செல்ஸியஸ் அளவுக்கு குளிர் வாட்டுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கர்னால் லூதியானா பாட்டியாவா அம்ரிட்ஷர் நகரங்களும் இந்த குளிருக்கு அம்பாலா தப்பவில்லை அருகில் உள்ள ஹரியானா மாநிலத்திலும் கடும் குளிா் நிலவுகிறது அங்கு ஹிஷாரில் வெப்பநிலை பூஜ்ஜியம் புள்ளி ஏழு டிகிரி செல்ஸியஸாக உள்ளது இந்தியாவிலிருந்து மூன்று விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்புவதற்கான ககன்யான் திட்டத்திற்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் அனுமதி வழங்கி மத்திய அமைச்ரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ஆள் இல்லாத விண்கலங்கள் இரண்டும் விண்வெளி வீரர்களை ஏற்றிக் செல்லும் விண்கலம் ஒன்றும் ஏவப்படும் அமைச்சரவையின் முடிவை சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்திய மருத்துவ முறைக்கான தேசிய ஆணையம் அமைப்பதற்கான மசோதாவுக்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக அவர் கூறினார் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் இந்திய மருத்துவத்துவத்துக்கான மத்திய குழுவுக்குப் பதிலாக இந்த புதிய அமைப்பு ஏற்படுத்தப்படுகிறது

குழந்தைகளிடம் பாலியல் வன்முறையில் ஈடுபடுவதை தடுக்க தற்போதுள்ள போக்சோ சுட்டத்தில் மேலும் கடுமையான திருத்தங்களை கொண்டு வரவும் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக அமைச்ச் கூறினார் மரண தண்டனை உட்பட கடுமையான தண்டனைக்கு இந்த திருத்தத்தில் வகை செய்யப்படும் என்றும் திரு ரவிசங்கர் பிரசாத் குறிப்பிட்டார்

மக்களவையில் நேற்று கேள்விநேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர்

சிறு மற்றும் நடுத்தா தொழில் நிறுவனங்களுக்கு கடன் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் ரிசர்வ் வங்கியும் அரசும் எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

இதனால் உள்ளுர் சந்தையில் வெங்காயத்திற்கு நல்ல விலை கிடைக்கும் என்று மத்திய வேளாண் அமைச்சக செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது சந்தைகளுக்கான வெங்காய வரத்து தற்போது அதிகரித்து அதன் விலை கணிசமாக குறைந்து வருகிறது இதனால் உள்ளுரில் வெங்காயத்தின் விலை வீழ்ச்சியடையாமல் இருக்க ஏற்றுமதி ஊக்கத்தொகையை அரசு அதிகரிக்க முடிவு செய்ததாக அந்த செய்தி குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது

இந்த நிகழ்ச்சியை பிரதம் அலுவலக யூ டியூப் அலைவரிசையிலும் தகவல் ஒலிபரப்புத்துறை அலைவரிசைகளிலும் இந்த நிகழ்ச்சியை மக்கள் பார்க்கலாம் இது தவிர அகில இந்திய வானொலியின் இணையதளத்திலும் இது ஒலிபரப்பாகிறது இந்த நிகழ்ச்சியை அடுத்து அதன் தமிழாக்கம் இடம்பெறும் அன்று இரவு எட்டு மணிக்கும் இது மறு ஒலிபரப்பு செய்யப்படும்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 பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை அந்தமான் நிக்கோபாள் தீவுகளில் பல்வேறு அடிப்படை கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் கார் நிக்கோபார் தீவில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவகத்திற்குச் செல்லும் பிரதமா் அங்கு மலர்வளையம் வைத்து அஞ்சவி செலுத்தவிருப்பதாக அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அரோங்க் என்ற பகுதியில் புதிதாக அமைக்கப்படவுள்ள ஐடிஐ பயிற்சி நிலையத்திற்கும் பிரதமர் அடக்கல் நாட்டவுள்ளார் போர்ட்பிளேயரில் தியாகிகள் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்தவுள்ள பிரதமர் வரலாற்று சிறப்புமிக்க செல்லுலா் சிறைச்சாலைக்கும் சென்று பார்வையிடவுள்ளார் போர்ட்பிளேயரின் தெற்குமுனை பகுதியில் பிரம்மாண்டமான கம்பத்தில் இந்திய தேசிய கொடியையும் அவர் ஏற்றிவைத்து அங்குள்ள மெரினா பூங்காவில் அமைந்துள்ள நேதாஜி உருவச்சிலைக்கு மியாதை செலுத்தவிருக்கிறார் அந்தமான் நிக்கோபாா் தீவுகளுக்கான புதிய ஸ்டாா்ட் அப் கொள்கையையும் அவர் வெளியிடுகிறாா் பின்னர் குரிய கிராமத்தில் ஏழு மெகாவாட் குரிய மின்சக்தி நிலையத்தை தொடங்கி வைக்கும் பிரதமர் பின்னர் பொது கூட்டத்தில் உரையாற்றுகிறார் பிலிப்பைன்ஸ் நாட்டின் தென்பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் இது ஆறு புள்ளி ஒன்பதாக பதிவானது இதன் காரணமாக பிலிப்பைன்ஸ் நாட்டிலும் இந்தோனேஷியாவின் சில பகுதிகளிலும் குனாமி அபாயம் ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது ஆனால் குனாமி அலைகள் பெரிய அளவில் இருக்காது என்று குனாமி எச்சிக்கை மையம் தெரிவித்துள்ளது திரிபுரா மாநிலத்தில் தலைநகர் அகர்தாலா மாநகராட்சி தேர்தலில் ஆளும்கட்சியான பிஜேபி அமோக வெற்றி பெற்றுள்ளது